உத்தரபிரதேசத்தில் உள்ளமிர்ஸாப்பூரில் பன்சாகர் கால்வாய் திட்டத்தைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுநாட்டுக்கு அர்ப்பணித்தார் மிர்ஸாப்பூர் மருத்துவக்கல்லூரிக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் நடத்தியதாக்குதலில் பாதுகாப்பு படையைசேர்ந்த இரண்டுவீரர்கள் உயிரிழந்தனர்

அகில வெற்றிபெறும் வகையில் ஒருங்கிணைந்தகல்விமுறையைஏற்படுத்துவதுஅவசியம் என்றுமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் உத்தரபிரதேசமாநிலம் மிர்சாப்பூரில் பன்சாகர் கால்வாய் திட்டத்தைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுநாட்டுக்குஅர்ப்பணித்தார் இதையொட்டி இன்றுநடைபெற்றபேரணியில் உரையாற்றியஅவர் மத்தியஅரசும் போகிஆதித்யநாத் தலைமையிலானமாநிலஅரசும் ஒருங்கிணைந்துமேற்கொண்டமுயற்சியின் காரணமாக இந்தகால்வாய் திட்டம் விரைந்துநிறைவு பெற்றுள்ளதுஎன்றார் முன்பிருந்தஅரசுகள் இந்ததிட்டத்தைபலஆண்டுகள் தாமதப்படுத்திவிட்டதாகஅவர் குற்றம் சாட்டினார் இந்தகால்வாய் திட்டத்தின் மூலம் ஒன்றரைவட்சம் ஹெக்டேர் நிலம் பாசனவசதிபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாகபன்சாகர் கால்வாய் திட்டம் உட்படபல்வேறுமேம்பாட்டுபணிகளைபிரதமர் தொடங்கிவைத்தார்

மிர்சாப்பூர் மருத்துவக்கல்லூரிக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் இந்தியா பங்களாதேஷ் உள்துறைஅமைச்சர்கள் நிலைஆறாவதுசுற்றுப் பேச்சுக்கள் இன்றுடாக்காவில் நடைபெறுகின்றன இந்தகூட்டத்திற்குஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் பங்களாதேஷ் உள்துறைஅமைச்சர் திருஅசத்உஸ்மான் கான் கமால் ஆகியோர் கூட்டுதலைமைஏற்கின்றனர் சென்றவெள்ளிக்கிழமைடாக்காசென்றடைந்ததிரு ராஜ்நாத் சிங் நேற்று பங்களாதேஷ் பிரதமர் திருமதிஷேக் ஹசீனாவைசந்தித்துபயங்கரவாதம் உள்ளிட்டபரஸ்பரம் அக்கறையுள்ளவிஷயங்கள் குறித்துவிவாதித்தார் இம்மண்டலத்தில் உள்ளஅனைத்துநாடுகளும் ஒருங்கிணைந்தால் பயங்கரவாதத்தைவேரறுப்பதுசாத்தியமேஎன்றுதிருமதிஹசீனாவிடம் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் எந்தஒருநாட்டுக்குஎதிராகவும் பங்களாதேஷை பயங்கரவாதிகள் பயன்படுத்திக்கொள்ள அனுமதிக்கப்படமாட்டாதுஎன்றதமதுநிலையைதிருமதிஷேக் ஹசீனாஉறுதிப்படுத்தினாா் டாக்காவில் உலகின் மிகப்பெரிய இந்தியவிசாமையத்தைஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கிவைத்தார்

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பஹ்ரைன் நாட்டுவெளியுறவு அமைச்சர் ஷேக் காலித் பின் அகமத் அல் காலிஃபாஆகியோர் இணைந்துமனாமாவில் இன்றுநடைபெறும் இரண்டாவதுகூட்டுஆணையத்தின் கூட்டத்திற்குதலைமைவகிப்பார்கள் இந்தகூட்டத்தின்போதுவர்த்தகம் முதலீடுகள் பயங்கரவாதஎதிர்ப்பு நடவடிக்கையில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைபற்றிவிவாதிக்கப்படும்

இரண்டுநாள் பயணமாகநேற்றுமனாமாசென்றதிருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அங்குள்ள இந்திய தூதரகத்தின் புதியகட்டடவளாகத்தைதிறந்துவைத்தார்

பொருளாதாரத் துறையில் ஏற்பட்டுள்ள புதியபோக்குகள் இருதரப்பு உறவுகளைஉச்சநிலைக்குகொண்டுசென்றுள்ளதாகவும் அவர் கூறினார்

கடுமைத்தன்மையுள்ளகுற்றங்கள் மீதுகூடுதல் கவனம் செலுத்துவதற்குவிசாரணைநீதிமன்றங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

படகில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளிமாணவர்கள் தேசியமற்றும் மாநிலபேரிடர் மீட்புப்படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பணிகளைவிரைவுப்படுத்ததேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மீட்பு மேற்கொள்ளுமாறுமாவட்டஅதிகாரிகளுக்குஆந்திரமுதலமைச்சர் திருஎன் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் அம்மாநிலஉள்துறைஅமைச்சர் திருநிம்மகயலாசின்னராஜப்பாமாவட்டஆட்சியர் திருகார்த்திகேயமிஸ்ராவுடன் மீட்பு பணிகளைமேற்பார்வையிட்டுவருகிறார்

முதலில் உலகக்கோப்பைகால்பந்தாட்டசெய்திகள் கடந்தஒருமாதகாலமாகநடைபெற்றுவந்தஉலகக்கோப்பைகால்பந்துதிருவிழாநிறைவுக் கட்டத்தைஎட்டியுள்ளது மாஸ்கோவில் இன்றுநடைபெறஉள்ள இறுதிப்போட்டியில் பிரான்ஸ் குரேஷியாவைஎதிர்கொள்கிறது இந்தியநேரப்படி இரவு எட்டரைமணிக்கு இந்தப் போட்டிதொடங்கும் சர்வதேசகால்பந்துபோட்டியில் முதன்முறையாககோப்பையைவெல்லவேண்டும் என்றமுனைப்புடன் குரேஷியாகளம் இறங்குகிறது அதேசமயம் இரண்டாவதுமுறையாகஉலகக்கோப்பையைவெல்லும் முயற்சியில் பிரான்ஸ் ஈடுபடும்

தற்போதுஅதேஅணியுடன் குரேஷியா இறுதிபோட்டியில் மோதுவதுகுறிப்பிடத்தக்கது

டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் செரீனாவில்லியம்ஸை விம்பிள்டன் வீழ்த்திஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் சாம்பியன் பட்டத்தைவென்றுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தைவெல்வதற்கான இறுதிப் போட்டி இன்றுநடைபெறஉள்ளது செர்பியவீரர் நோவாக் ஜோகோவிச்சும் தென்னாப்பிரிக்காவின் கெவின் இதில் ஆன்டர்ஸனும் மோதுகின்றனர் பாங்காங்கில் நடைபெறும் தாய்லாந்துஒபன் பேட்மிட்டன் போட்டியில் இன்றைய இறுதியாட்டத்தில் இந்தியாவின் பிவிசிந்துவிளையாடுகிறார் இந்தப்போட்டியில் அவர் இறுதியாட்டத்திற்குமுன்னேறியிருப்பது இதுவேமுதன்முறைஎன்பதுகுறிப்பிடததக்கது ரியோஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இரண்டாம் நிலைஆட்டக்காரரானபி விசிந்துநான்காம் இடத்திலுள்ள ஜப்பான் வீராங்கனை நோசோமிஒக்குஹராவைஎதிர்கொள்கிறார்